வாய்ப்பிலும் பொதப்பிரிவில் பத்து சதவீத உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

முறைகேடு தொடர்பாக சிபிஐ இன்று உத்தரப் பிரதேசத்தில் பல இடங்களில் சோதனை மேற்கொண்டது

ஏற்படுத்தித் தரப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

இருபது ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு போராட்டத்தின்போது பொதுசொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் மாநில அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டிக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது

விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது பங்களாதேஷ் பிரதமராக திருமதி ஷேக் ஹசீனா இன்று பதவியேற்றார்

வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவினருக்கு உயர்கல்வியிலும் நேரடி வேலை வாய்ப்பிலும் பொதுப்பிரிவில் பத்து சதவீத உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் ரூபாய்க்கு கீழ் உள்ளவர்களும் ஐந்து ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் பிள்ளைகள் இந்த இடஒதுக்கீட்டை பெற இயலும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன இத்தொடர்பாக நாளை நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன திருத்த மசோதாவை மத்திய அரசு கொண்டுவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சட்டவிரோத மணல் சுரங்க ஒதுக்கீடு மற்றும் ரஃபேல் போர் விமான கொள்முதல் முறைகேடு தொடர்பாக சிபிஐ இன்று உத்தரப் பிரதேசத்தில் பல இடங்களில் சோதனை மேற்கொண்டது இப்பிரச்சனை இன்று நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பல முறை ஒத்திவைக்கப்பட்டன ர்ஃபேல் விவகாரம் உத்தரபிரதேசத்தில் மணல் சுரங்கஒதுக்கீடு போன்ற விவகாரங்களில் எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதையடுத்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் கூச்சல் குழப்பம் நிலவியது மணல் கரங்க ஒதுக்கீடு தொடர்பாக சிபிஐ சோதனை நடத்தப்பட்டிருப்பது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகும் என்று சமாத்வாதி மற்றும் பகுஜன் சமாத் கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன ரஃபேல் விமானம் கொள்முதல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றுவலியுறுத்தியும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவைத் தலைவர் இருக்கைக்கு அருகே சென்று கோஷமிட்டனர் இதனையடுத்து அவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அவையை ஒத்திவைத்தார்

மாநிலங்களவையில் சுமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் உத்தரபிரதேசத்தில் மணல் சுரங்க ஒதுக்கீடு தொடர்பாக சிபிஐ சோதளை நடத்த உத்தரவிடப்பட்டதை கண்டித்து கோஷம் எழுப்பினர் தாங்கள் பேசுவதற்கு மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வாய்ப்பு அளிக்குமாறு அவர்கள் வலியுறுத்தினர் அனுமதி மறுக்கப்பட்டதையடுத்து மீண்டும் அமளி ஏற்பட்டது பின்னர் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது

தொழில்நுட்ப சாத்தியக்கூறுபற்றி ஆய்வு நடத்தப்பட்டு வரும் நிலையில் முழுத்தொகையும் கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரிகள் இதுதொடர்பாக எச்சரிக்கை செய்தபோதும் அதை நிராகரித்துவிட்டு திருமதி நிர்மலா சீதாராமன் தவறான தகவலை நாடாளுமன்றத்தில் அளித்துள்ளதாகவும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் இதனிடையே காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தம்மீது கூறிய குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் கூறினார்

தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தனிநபர் உரிமை சுட்டத்திருத்த மகோதா இன்று மக்களவையில் கூச்சல் குழப்பத்திற்கிடையே நிறைவேற்றப்பட்டது இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள திருமண சட்டங்களில் பாதகமாக உள்ள சில சட்ட நடைமுறைகளில் திருத்தம் செய்வதற்கு இந்த புதிய மசோதா வகைசெய்கிறது இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு சதர்வேதி தொழுநோய் உரிய சிகிச்சையால் குணப்படுத்தக் கூடியது என்றும் திருமணம் மற்றம் விவாகரத்தால் இந்நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கிலேயே புதிய சுட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தார் திரிணாமுல் காங்கிரஸ் தெலங்கானா ராஷ்ட்ர சமிதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிஜூ ஜனதாதள் உள்ளிட்ட கட்சிகள் இந்த மசோதாவை ஆதரித்தன நாட்டில் பணப்புழக்கத்தில் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் அதற்கான நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி உரிய நேரத்தில் எடுக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதுள்ள பணத்தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு ரூபாய் நோட்டுக்கள் புழக்கதில் உள்ளதாக கூறினார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை குறித்தும் அவர்களுக்கான கடன் திட்டங்களை சீரமைத்து தருவது குறித்தும் அவற்றின் சங்க பிரதிநிதிகளுடன் தாம் இன்று காலை ஆலோசனை நடத்தியுதாகவும் அவர் தெரிவித்தார் சிறுதொழில் நிறுவனங்களுக்கான கடன் திட்டங்களை மாற்றியமைப்பது குறித்து எடுக்கப்படும் கோரிக்கைகளை வங்கிகள் உடனடியாக ரிசர்வ் வங்கிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

மேலும் முக்கிய குற்றவாளியான கோவிந்தா ரெட்டிக்கு ஐந்தான்டு சிறைதண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்த உத்தாப் பிரதேச மாநில அமைச்சர் திரு கரேஷ் ராணா கும்பமேளாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு மாநில அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக தெரிவித்தார் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கும்பமேளாவிற்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்துதரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

பிரயாக்ராஜ் ல் தூய்மையை பராமரிக்க உத்தரப் பிரதேச மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அமைச்சர் திரு சுரேஷ் ராணா தெரிவித்தார்

பிரதமராக அவாமி லீக் கட்சியின் தலைவர் திருமதி ஷேக் ஹசினா இன்று பங்களாதேஷ் பதவியேற்றார் அவருக்கு அதிபர் திரு முகமது அப்துல் ஹமீது பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார்

விளையாட்டு செய்தி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடரை அந்நாட்டு மண்ணில் முதன் முறையாக கைப்பற்றி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது

சிட்னியில் நடைபெற்ற நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் கடைசி நாளான இன்று மழை காரணமாக ஆட்டம் கைவிடப்பட்டதையடுத்து டிராவில் முடிந்தது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி ஆகியோர் இந்திய அணியின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர்